அதிகரித்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

தில்லி தப்லிகி ஜமாத் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்துகொண்ட மேலும் சிலருக்கு நோய்த்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர்

சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன

இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான உணவுப் பொருட்களை அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாடு முழுவதும் மருந்துப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மத்திய ரசாயனம் அமைச்சா் மற்றும் உரத்துறை திரு சதானந்தா கவுடா தெரிவித்திருக்கிறார்

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் இதனை தெரிவித்தார்

இதன் செயல்பாடுகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் நேற்று மருத்துவமனை வளாகத்தில் நேரில் ஆய்வு செய்தாா்

உணவு விநியோகிப்பதற்காக இந்த ரோபோ பயன்படுத்தப்படும் இதன் மூலம் மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளிகளிடம் தொடர்பு கொள்வது ஒரு வரம்பிற்குள் கட்டுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

அன்புசெல்வன் கூறியிருக்கிறார்

சந்தீப் நந்தூரி கேட்டுக் கொண்டுள்ளார்

இவர்களோடு தொடர்புடைய உறவினர்களை கண்டறியும் பணி நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் நோய்த்தொற்று கண்டறியப்பட்ட நபர்கள் வசித்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அந்த ஐந்து நபர்களும் எங்கெங்கு சென்று வந்தனர் அவர்கள் அதிகமாக சந்தித்த நபர்கள் ஆகியோரை கண்டறிந்து அவர்களுக்கு நோப்த்தொற்று உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பரிசோதனை செய்யப்படும் என்று சுகாதாரத்துறையினா் தெரிவித்தனா்

கடந்த மூன்று நாட்களில் அவர்கள் வசித்துவந்த பகுதிகளை சுற்றிலும் தடுப்பு வளையம் அமைக்கப்பட்டு சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று மற்ற நபர்களுக்கு நோய்த்தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதித்தாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் கூறினாா்

இவர்கள் அனைவரும் தில்லியில் நடைபெற்ற தப்லிகி ஜமாத் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்றும் அவர் கூறினார்

சதானந்தா கவுடா தெரிவித்திருக்கிறார்

அத்தியாவசிய மருந்துப் பொருட்களின் விநியோகத்தை தீவிரமாக கண்காணிக்க மத்திய கட்டுப்பாட்டு அறை ஒன்றை அரசு அமைத்துள்ளதாகவும் அமைச்சா் மேலும் கூறினாா் சுற்றுலாப் பயணிகள் ஒட்டல் ஊழியர்கள் மற்றும் ஒட்டல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மத்திய அரசு அறிவித்துள்ள பல்வேறு வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய கற்றுலா அமைச்சகம் நாடு முழுதும் உள்ள சுற்றுலா அலுவலகங்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் வழிகாட்டுதல்களை அனுப்பி வைத்துள்ளது ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள சுற்றுலாப் பயணிகளின் பட்டியல் மண்டல சுற்றுலா அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது காவல்துறை உதவியுடன் அந்த அகற்றுலாப் பயணிகளை கண்டறிந்து அவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் மாநில சுற்றுலாத் துறையினருடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருகிறது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது இவர்களுக்கான உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வழங்குவதால் தேவையில்லா பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் அமைந்துள்ள ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்க உத்தரவிட்டனர்

பிடிஐ சீனா விரைவில் இரண்டுதகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த உள்ள நிலையில் அதில் ஒரு செயற்கைக்கோளுக்கு வூகான் என்று பெயரிட்டுள்ளது